கூறியுள்ளது

ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது

இக்கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது பிரதமராக திரு மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக பல்வேறு நாட்டு தலைவர்கள் கலந்துகொள்ளும் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் பிராந்திய பகுதிகளில் அமைதி பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முக்கிய நோக்கமாக உள்ளது இதில் இந்தியா கசகஸ்தான் சீனா கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய எட்டு நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன

இது ஏற்கனவே இரண்டாம் முறையாக பிறப்பிக்கப்பட்ட அவசர சுட்டத்தை மாற்றுவதற்கு வகை செய்யப்படவுள்ளது

இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இம் மசோதா பாலின பாகுபாட்டை தவிர்த்து முஸ்லீம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக் கூடியதாக உள்ளது என்று கூறினாா்

இதற்கு மாநில ஆளுநர் பரிந்துரை செய்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டத் தொடரின்போது இதற்கு வரும் இரு அவைகளிலும் ஒப்புதல் பெறப்படவுள்ளது

இம் மசோதா மூலம் சர்வதேச எல்லையை ஒட்டி வசிப்பவர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு பதவி உயர்வு மற்றும் தொழில் படிப்புகளில் சேருவதற்கு இடஒதுக்கீடு கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

ஆதார் மற்றும் இதர திருத்த சுட்டங்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட அவசர சுட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் கொண்டு வருவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பொது சொத்துக்களில் ஆக்கிரமிப்பை அகற்றும் வகையில் பொது சொத்து திருத்த மசோதாவிற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவும் கிர்கிஸ்தானும் இணைந்து உயரமான இடங்களில் உயிரியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்ததத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் உயரமான இடங்களில் பணிபுரியும் ரானுவ வீரர்களின் உடல்நிலை மற்றும் மனநிலை குறித்து அறிந்துகொள்ள முடியும் யோகா பயிற்சி மூலிகை மற்றும் ஊட்டச்சத்து மருந்து மூலம் அவர்களுடைய நோய்களை கண்டறிந்து நிவாரணம் அளிப்பதற்கும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது மேலும் இரு நாடுகளுக்கிடையே சுட்ட துறையிலும் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா தாய்வாந்து இடையே வாளியல் வாளிலை இயற்பியல் வலி மண்டல அறிவியில் ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியா ஃபின்வாந்து இடையே இணைய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மாநில பிஜேபி தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்களின் கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா இன்று உரையாற்றுகிறார் இக்கூட்டத்தில் கட்சியின் பல்வேறு பதவிகளுக்கான தேர்தல் உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இதர கட்சி விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளதாக தெரிகிறது தேசிய அளவிலான பிஜேபியின் பொறுப்பாளர்களும் இக் கூட்டத்தில் கலந்துகொள்கின்றனர் கட்சியின் பொதுச் செயலாளர்களை திரு அமீத் ஷா நாளை சந்திக்க உள்ளார் முதலமைச்சர் குறித்து அவதூறாக செய்தி வெளியிட்ட தினகரன் நாளிதழின் ஆசிரியர் பதிப்பாளர் மற்றும் வெளியீட்டாளர் மீது தமிழக அரசு அவதுறு வழக்கு தொடர்ந்துள்ளது கடந்த ஐந்தாம் தேதி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தனது டுவிட்டர் செய்தியில் மற்ற மாநிலங்களில் தமிழ் மொழியை விருப்பமாக கொண்டுவர வேண்டும் என்றும் இது உலகத்தின் மிகப்பழனமயான தமிழ்மொழிக்கு செய்யப்படும் சேவையாகக் கருதப்படும் என்றும் கூறியிருந்தார் இந்த செய்தியை முற்றிலும் திரித்து அந்த நாளிதழ் வெளியிட்டதால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று சென்னையில் வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஒட்டுபவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராதத்தை அதிகரிக்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ஒருவாரத்திற்குள் அமல்படுத்த வேண்டுமென்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நான்கு சக்கர வாகனங்களில் செவ்பவர்கள் கட்டாயம் சீட்பெல்ட் அணிய வேண்டும் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் இருவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற விதிகளை கட்டாயம் அமல்படுத்த வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்ப்பட்ட பொது நல மனுவை விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர் மோட்டார் வாகன விதிமீறல்கள் தொடர்பான வழக்குகளில் அபராதம் விதிக்கும் அதிகாரத்தை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு வழங்க வேண்டுமென்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

வாளிலை எமயம் அண்மையில் அளித்த தகவலின்படி புயல் தற்போது அதி தீவிர புயலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பிற்பகவில் குஜாத் கடற்கரை பகுதிகளில் தெற்கே வெரவால் மேற்கே துவரகா பகுதிகளை தாக்கும் என்று கூறியுள்ளது புயல் காரணமாக கட்ச் மார்பி ஜாம்நகர் ஜுனாகத் தேவ்பூமி துவரகா போர்பந்தர் ராஜ்கோட் அம்ரேலி பாவ்நகர் மற்றும் கிர் சோம்நாத் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இதற்கிடையே மாநில அரசு அளிக்கும் தகவல்களை பின்பற்றி பாதகாப்பாக வசிக்குமாறு குஜராத் மக்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார் இந்திய கடலோர காவல்படை கடற்படை ரானுவம் விமானப்படை கண்காணிப்பு விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்களும் தயார் நிலையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது

இதற்கிடையே கட்ச் மற்றும் சவராஷ்டிரா பகுதிகளில் ரயில் போக்குவரத்து இரண்டு நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மேற்கு மண்டல ரயில்வே கூறியுள்ளது நிவாரண பணிகளில் உதவுவதற்காக சிறப்பு ரயில்களை ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது கட்ச் மற்றும் சவுராஷ்டிரா பகுதிகளில் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திரு ராகுல்காந்தி தொடர்ந்து செயல்படுவார் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது இதனை கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் கர்ஜேவாவா அறிவித்துள்ளார்

ரமலான் பண்டிகை கொண்டாட்டத்தை ஒட்டி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கு ஒமன் மன்னருக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் டுவிட்டரில் நன்றி தெரிவித்துள்ளது வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் ஓமன் மன்னர் கல்தான் கபுஸுன் பொது மன்னிப்பு முடிவை வரவேற்று டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார் இனி உலக் கோப்பை கிரிக்கெட் குறித்த செய்திகள் டலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாட்டிங்காமில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்திய அணி நியூலாந்து அணியை எதிர்கொள்கிறது

இந்தியா தமது முதல் இரண்டு ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணியை வென்றது